ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் நேரில் மலர் அஞ்சலி செலுத்தினர் பத்திரிகைகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விமர்சித்துள்ளார்

கொரோனாவில் இருந்து நம்மை பாதுகாக்க முகக் கவசம் மற்றும் தனி மனித இடைவெளியே தற்காப்பு மருந்து என்று டிஜிபி திரு பாலாஜி ழீ வத்சவா கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் மறைந்த மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வா னின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டிருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிர் இழந்தார்

பாட்னா வில் உள்ள லோக் ஜனசக்தி அலுவலகத்தில் அவரது பூத உடலுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் டெல்லி மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேசிய கொடியை அரைக் கம்பத்தில் பறக்க விடுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ராம்விலாஸ் பாஸ்வானின் உடலுக்கு மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு ரவிசங்கர் பிரசாத் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பாஜக தலைவர் திரு

பி நட்டா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் திரு ராஜா மற்றும் மூத்த தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர்

தற்போது மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொதுவினியோக அமைச்சராக பதவி வகித்து வந்தார் பத்திரிகைகளைக் குறிவைத்து காங்கிரஸ் கட்சி செயல்படுவது தவறானது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் டிஆர்பி தரவரிசைக்காக மோசடியில் ஈடுபட்டதாக மும்பை போலீசார் சிலரை கைது செய்துள்ளதாக வெளியான செய்திகள் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்குவதை மக்கள் பொறுத்துக்கொள்ள இந்திய ஜனநாயகத்திலும் அரசியல் அமைப்புச் சட்டத்திலும் பத்திரிகை சுதந்திரத்திற்கு மிகுந்த மரியாதை உண்டு என்று குறிப்பிட்டார் பத்திரிகைகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுவது ஜனநாயகக் கொள்கைகளுக்கு விரோதமானது என்றும் அவர் விமர்சித்தார்

சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார்

அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுனர் திரு

நடப்பு நிதி ஆண்டில் இறுதி வரை இந்த நிலையில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார்

பல்வேறு தடைகள் இருந்தாலும் புதுச்சேரி அரசு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதில் எப்போதும் தயங்கியதில்லை என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறினார் இரு தினங்களுக்கு முன் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் திறக்கப் பட்டதைச் சுட்டிக் காட்டிய அவர் நாளை காரைக்கால் மாவட்டத்தில் புதிய நீதிமன்ற வளாகம் திறக்கப் படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடகச் செய்தியில்

கொரோனா தொற்றுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப் படவில்லை என்றும் முகக் கவசம் மற்றும் தனி மனித இடைவெளியே தற்போது நம் கையில் உள்ள தற்காப்பு மருந்து என்றும் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்

மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளார் ஏழைகளுக்காக பாடுபட்டவர் என்றும் பின்தங்கிய மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க தொடர்ந்து போராடியவர் பாஸ்வான் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் அவரின் மறைவு தேசத்திற்கு பெரும் இழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான பிரெஞ்ச் துணைத் தூதர் லிஸ் டால்போட் பாரே இன்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி யை சட்டப்பேரவை வளாகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்துப் பேசினார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் உடன் இருந்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனுமதி இன்றி பேனர்கள் விளம்பரப் பலகைகள் வைக்க தடை விதிக்கப் பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் ஊராட்சி மற்றும் உரிய அதிகாரிகளின் அனுமதி இன்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் பிளக்ஸ் போர்டுகள் கட் அவுட்டுகள் மற்றும் போஸ்டர்களை உடனடியாக அகற்றுமாறு அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் உரிய அனுமதி இல்லாமல் பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை அச்சகங்கள் அச்சடிக்கக் கூடாது என்றும் மீறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

மேலும் நீட் அல்லாத பட்டப் படிப்புகளுக்கான மறுவரைவுப் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப் பட்டுள்ளது

புதுவையில் காளான் மற்றும் விதை உற்பத்திக் கூடம் அமைத்தல் பசுமை குடில் நிழல் வளைகுடில் அமைத்தல் குளிர் பதன கிடங்கு அமைத்தல் போன்ற தோட்டக்கலை செயல்பாடுகளுக்கு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி தோட்டக்கலை வேளாண் கூடுதல் இயக்குனர் திரு வேதாசலம் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய இடங்கள் முன்பு போராட்டம் என்ற பெயரில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப் பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார் கொரோனா பரவலைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப் பட்டு வருகின்றன இந்நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சங்கங்கள் போராட்டங்கள் மற்றும் தர்ணா என்ற பெயரில் தனி மனித இடைவெளியைக் கடைப்பிடிக்காமல் கூடுவதாக புகார் எழுந்தது

அருண் அறிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் நேரில் மலர் அஞ்சலி செலுத்தினர் பத்திரிகைகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விமர்சித்துள்ளார்

கொரோனாவில் இருந்து நம்மை பாதுகாக்க முகக் கவசம் மற்றும் தனி மனித இடைவெளியே தற்காப்பு மருந்து என்று டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது